டொனால்ட் டிரம்பிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டுள்ளார் உத்தரபிரதேசத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை ஏற்றி வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்ய அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் பகுதியில் துபாய் சென்று திரும்பிய பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது இந்தியாவிற்கு வென்டிலேட்டர்களை வழங்கியதற்காக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்றை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொண்டு வருவதாகவும் இதுபோன்ற நேரங்களில் எல்லா நாடுகளும் ஒன்றாக செயல்பட்டு ஆரோக்யமான உலகை உருவாக்குதல் அவசியம் என்றும் டிவிட்டரில் அவர் கூறியுள்ளார் இதை உறுதிப்படுத்துவதில் இந்தியா அமெரிக்க உறவுகளுக்கு அதிக திறன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கண்ணுக்கு தெரியாத கொரோனா எதிரியை வீழ்த்தும் வகையில் தடுப்பு மருந்துகளை உருவாக்கும் முயற்சியிலும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்துழைப்பாக செயல்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் முன்னதாக டிவிட்டரில் வெளியிட்ட செய்தியில் கூறினார் இன்று சிக்கிம் மாநிலத்தின் உதயநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் திறமை வாய்ந்த கருணை மிகுந்த மக்களின் மாநிலமான சிக்கிம் பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்தை வலுப்படுத்தி இருப்பதாகவும் இயற்கை விவசாயம் போன்ற துறைகளில் சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சியை அனைவருமே வியந்து போற்றுவதாகவும் டிவிட்டரில் அவர் கூறியுள்ளார் வரவிருக்கும் ஆண்டுகளில் சிக்கிம் மாநிலம் மேலும் வளர்ச்சி பெற வாழ்த்துவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டுள்ளார் இதன்படி நிலக்கரி துறையில் அரசின் ஏக போகம் நீக்கப்பட்டு வருவாய்ப் பகிர்வு அடிப்படையில் வர்த்தக ரீதியிலான நிலக்கரி வெட்டி எடுக்கும் திட்டம் கொண்டு வரப்படும்

அலுமினியம் உற்பத்தி துறையின் போட்டித் திறனை அதிகரிக்கும் வகையில் பாக்சைட் படிவுப் பகுதிகளை நிலக்கரிப் படிவு பகுதிகளுடன் சேர்த்தே ஏலம் எடுக்க அனுமதிக்கப்படும் தேவையான பாதுகாப்பு துறைக்கு மற்றும் தளவாடங்களின் இறக்குமதியை தடை செய்ய ஆண்டு வாரியான காலக்கெடுவுடன் கூடிய பட்டியல் வெளியிடப்படும்

இந்திய வான் பரப்பை பயன்படுத்துவதில் சிவில் விமானங்களுக்கு உள்ள கட்டுப்பாட்டுகளை தளர்த்தி சிவில் விமான போக்குவரத்து துறைக்கு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் விமான நிலையங்களின் பராமரிப்பில் தனியார் துறையினருக்கு கூடுதல் வாய்ப்புகள் அளிக்கப்படும் இது அல்லாது யூனியன் பிரதேசங்களில் மின்விநியோக கழகங்கள் தனியார் மயமாக்கப்படும் என்றும் மின்கட்டணங்களை நிர்ணயிக்கும் கொள்கையில் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

அதித்ய நாத் உத்தரவிட்டுள்ளார்

இவர்கள் அனைவரும் ஃபரிதாபாத்தில் இருந்து கோரக்பூருக்கு லாரியில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது

அவர் மேலும் கூறுகையில்

பிரஷாந்த் குமார் பாண்டா இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் பொருளாதார செயல்பாடுகள் காரணமாக சமுக இடைவெளியின் பராமரிப்பை மக்கள் குறைத்து கொண்டதே கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்றும் நமக்கு கொரானா வராது என்று எவரும் நினைத்துவிடக் கூடாது என்றும் கூறினார்

இதற்கிடையே காரைக்காலில் மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா கூறுகையில்

மல்லாடி கிருஷ்ணராவ் சாவித்ரி நகர் கிராமத்தில் இன்று தொடக்கி வைத்தார் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் இந்த அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே அமைச்சர் திரு

இந்த புயலுக்கு ஆம்ஃபான் புயல் என பெயரிடப்பட்டுள்ளது புயல் காரணமாக சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

டொனால்ட் டிரம்பிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டுள்ளார் உத்தரபிரதேசத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை ஏற்றி வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்ய அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் பகுதியில் துபாய் சென்று திரும்பிய பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது